இன்று விண்ணில் செலுத்தப்பட்டது

ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது

பதவியேற்கிறார்

ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை முதல்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

இஸ்ரோ விஞ்ஞானிகள் எத்தகைய சவால்களையும் எதிர்கொண்டு வெற்றிகரமாக இத்திட்டங்களை செய்து முடிப்பார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

திருப்பதி விமான நிலையத்தில் வரவேற்பு அரங்கை அழகுற கட்டுவதற்கு நில ஒதுக்கீடு செய்வதற்கும் அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இந்தியா சௌதி அரேபியா இடையேயான ஒத்தழைப்பை மேற்கொள்வதற்கான கூட்டு குழுவிற்கும் ஒப்புதால் அளிக்கப்பட்டது ஜார்க்கண்ட் சுட்டப்பேரவை முதல்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

பிஜேபி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜார்க்கண்ட் விகாஷ் மோர்ச்சா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தேர்தல் சுற்றுப் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர்

வேட்புமனுக்களை திரும்பப்பெற நாளை கடைசி நாளாகும் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை இன்று காலை கூடியது தேர்தலில் வெற்றிபெற்ற அனைத்து உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களா இன்று பதவியேற்றக் கொண்டனர் ஆளுநர் திரு பகத்சிங் கோஷ்பாரி நியமித்த தற்காலிக பேரவைத் தலைவர் திரு காளிதாஸ் கொலாம்கார் உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு உத்தவ் தாக்ரே அரசு அமைப்பது தொடர்பாக நேற்று ஆளுநரை சந்தித்து பேசினார் மும்பையில் உள்ள சிவாஜி பூங்காவில் நாளை மாலை நடைபெறும் விழாவில் திரு உத்தவ் தாக்ரே முதலமைச்சராக பதவியேற்கவுள்ளார் இந்திய பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் பாதுகாப்பை அதிகரிக்கும் நோக்கில் இஸ்ரேலிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நவீன ஏவுகனைகள் அடங்கிய புதிய ரானுவ டாங்கிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது நான்கு கிலோ மீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை கண்டுபிடித்து அழிக்கும் திறன் கொண்ட இந்த டாங்கிகள் எல்லைக் கட்டுப்பாட்டுப் பகுதியில் பணியில் ஈடுபடுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜம்மு கஷ்மீரில் தடை செய்யப்பட்ட பகுதிகளக்கு செல்ல வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது அப்பகுதிகளில் வெடிப்பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அப்பகுதிகள் அபாயகரமானவை என்றும் விரைவில் அந்த பகுதிகளை ஆய்வு செய்த பின்னர் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையைபொட்டி அரிசி குடும்ப அட்டடைதாரா்களுக்கு ஆயிரம் ருபாய் பரிசுத் தொகை வழங்குவதற்கான அரசாணை இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்ளுடன் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்பு அடங்கிய தொகுப்பு பை யும் வழங்கப்படும் என்று அரசு கூறியுள்ளது

சாக்கரை குடும்ப அட்டடகளை அரிசி அட்டடகளாக மாற்றுவதற்கான காலம் அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் செலவினத்திற்கும் சோத்து இந்த தொகை செய்யப்பட்டுள்ளதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவாவில் நடைபெற்று வரும் இந்திய சுள்வதேச திரைப்பட விழாவில் இன்றைய முக்கிய நிகழ்ச்சியாக இசைஞானி இளையராஜாவின் இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது நாளையதினம் நடைபெறும் திரைப்பட விழாவின் கடைசிநாள் நிகழ்ச்சியில் இளையராஜாவுக்கு சிறப்பு விருது வழங்கப்படுகிறது வங்கமொழி திரைப்பட நடிகர் புராசன்ஜித் சாட்டர்ஜி சாட்டர்ஜி மற்றும் பாலிவுட் இயக்குநரும் நடன இயக்குநருமான ஃபாராகானின் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது உத்திரபிரதேசத்தில் உள்ள மகராஜ் கஞ்ச் மாவட்டத்தில் ஃபரேந்திரா பகுதியில் வல்லூறு வள்பபு மையம் தொடங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது நாடு முழுவதிலும் வல்லுறுகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாக மத்திய கற்றுச்சூழல்துறை அமைச்சா் நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்த நிலையில் உத்திரபிரதேச அரசு வல்லூறுகளை பாதுகாப்பதற்கு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

தீவிரவாதத்தை பாகிஸ்தாள் தொடர்ந்து ஆதரித்தால் அந்நாடு கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவது உறுதி என பாதுகாப்பு அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா்

பிரதம் திரு நரேந்திர மோடி தலைமயிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த ஐந்தரை ஆண்டுக்காலத்தில் இந்தியா முழுவதும் இருந்த தீவிரவாத கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டுவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு மிக பெரிய அக்கறுத்தலாக பயங்கரவாதம் தொடர்ந்து இருந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் அரசியல் சாசன தினத்தை குறிக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளுக்கு ஆதரவாள அனைவரும் ஒன்று சேர்ந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக போரிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அரசியல் சாசனம் பற்றி குறிப்பிட்ட அவர் அது பிரிவுகள் மற்றம் பட்டியல்களின் தொகுப்பு மட்டும் அல்வாத மக்களின் நப்பிக்கையையும் உள்ளக்கிடக்கைகளையும் எதிரொலிக்கும் ஆவணம் என்று கூறினார்

அமெிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பை பதவி நீக்கம் செய்வதற்கான விசாரணைக் குழு முன் அடுத்த மாதம் நான்காம் தேதி ஆஜராகுமாறு அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது உக்ரைன் விவகாரத்தில் துணை அதிபர் திரு ஜோ பைடனை விசாரிக்குமாறு திரு ட்டிரம்ப் வலியுறுத்தியது தொடர்பாக அவர் விளக்கம் அளிக்குமாறு விசாரணைக் குழு கூறியுள்ளது அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறம் அதிபர் தேர்தலில் ஐனுநாயகக் கட்சி வேட்பாளராக திரு ஜோ பைடன் போட்டியிடும் நிலையில் அதிபர் திரு ட்டிரம்ப் இந்த குற்றச்சாட்டை கூறியுள்ளார்

இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அதிடர் அமைச்ச்களாக பதவியேற்றுக் கொண்ட அனைவரும் அரசியல் நோக்கங்களுக்காக செயல்படாமல் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற கடமை உணா்ச்சியுடன் சேவை செய்யுமாறு கேட்டுக் கொண்டாா்

இந்த மசோதா ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது திருநங்கைகளுக்களின் உரிமையை பாதுகாக்கும் நோக்கில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கவும் கல்வியில் சம உரிமை வழங்கவும் மருத்துவ வசதிகள் பொது இடங்களில் அவர்களுக்கான வாய்ப்புகள் உள்ளிட்ட பல அம்சங்கள் இந்த சட்டத்தில் இடம் பெற்றுள்ளன அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு மறறும் பதவி உயர்வு ஆகியவற்றை வழங்குவதற்கு இந்த சட்டம் வகை செய்கிறது

மின்னனு சிகிரெட்டுகளை உற்பத்தி செய்வது விற்பனை செய்வது எடுத்து செல்வது சேமிப்பது விளம்பரப்படுத்துவது ஆகியவற்றை தடைசெய்ய இந்த மசோதா வகை செய்கிறது